கொல்கத்தாவில் மேற்குவங்க முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள போராட்டத்திற்கு புதுச்சேரி தர்ணா முதலமைச்சர் வி திரு நாராயணசாமி ஆதரவு தெரிவித்துள்ளார்

புற்றுநோய் புற்றுநோயை தடுப்பது குறித்து டாக்டர்கள் நிபுணர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் இணைந்து கூடுதல் விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு அழைப்பு விடுத்துள்ளார் புற்றுநோயை தடுக்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளும் சரியான உணவு பழக்கங்களும் அவசியம் என்று உலக புற்றுநோய் தினத்தை ஒட்டி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் அவர் கூறி உள்ளார் புற்றுநோய்க்கு வாய்ப்பு அதிகம் உள்ளவர்களை அவ்வப்போது பரிசோதிக்க வேண்டியதன் அவசியத்தையும் குறைந்த கட்டணத்துடன் கூடிய புற்றுநோய் கண்டுபிடிப்பு மற்றும் சிகிச்சை வசதிகளை கிராமப்புறங்களில் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தி உள்ளார்

கொல்கத்தா நாடாளுமன்றம் கொல்கத்தா காவல் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கச் சென்ற விவகாரம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்தில் திரிணமுல் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டன முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அமளிக்கிடையே மக்களவையில் பேசுகையில் மேற்கு வங்கத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தின் செயல்பாடுகள் முறிந்து விட்டிருக்கலாம் என்றும் இதுதொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு இருப்பதாகவும் கூறினார் பின்னர் மேற்கு வங்க ஆளுநரை அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரச்சனை குறித்து விரிவான அறிக்கை கோரினார் மேற்கு வங்க நிலவரங்கள் குறித்து அம்மாநில ஆளுநர் தகவல் கொடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளன கொல்கத்தா நீதிமன்றம் மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா போலீஸ் கமிஷ்னரை விசாரிக்க சென்ற சிபிஐ அதிகாரிகளை பணி செய்ய அனுமதிக்காததை எதிர்த்து சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது சாரதா நிதி நிறுவன ஊழல் தொடர்பான ஆதாரங்களை அழித்ததாக குற்றம் சாட்டியுள்ளது மேலும் இந்த வழக்கு விசாரணையில் ஒத்துழைக்க வேண்டும் என்று கொல்கத்தா காவல் துணை ஆணையாளர் திரு ராஜீவ்குமாருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த மனுவில் அரசு தரப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கு அசாதாரணமான வழக்கு என்பதால் இதனை உடனடியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தலைமை அரசு வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா வலியுறுத்தினார் ஆனால் இந்த வழக்கை நாளை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது இதற்கிடையே கொல்கத்தா காவல் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கச் சென்றது தொடர்பாக கொல்கத்தா காவல் துறை சிபிஐ இணை இயக்குனருக்கு சம்மன் அனுப்பி உள்ளது கொல்கத்தா மனு மேற்குவங்கத்தில் உள்ள திரிணமுல் காங்கிரஸ் அரசு பாரதீய ஜனதா கட்சியின் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுப்பதால் அம்மாநிலத்தில் சுதந்திரமான நேர்மையான முறையில் மக்களவை தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம் தலையிட்டு உறுதிப்படுத்த வேண்டும் எனக் கோரி மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் உள்ளிட்டோர் அடங்கிய உயர்நிலை பிஜேபி குழு ஒன்று இன்று தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துள்ளது கொல்கத்தா போராட்டம் சிபிஐ மற்றும் மத்திய அரசை கண்டித்து கொல்கத்தாவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கேஜரிவால் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்கட்சித் தலைவர்கள் பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் இன்று தொலைபேசி மூலம் செல்வி மம்தா பேனர்ஜியை தொடர்பு கொண்டு போராட்டம் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார் திருமதி மம்தா பேனர்ஜியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்க மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழியை அவர் பணித்திருப்பதாகவும் திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கொல்கத்தா மேற்குவங்க முதலமைச்சரின் தர்ணா போராட்டத்திற்கு புதுவை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி ஆதரவு தெரிவித்துள்ளார் சிபிஐ மூலமான மத்திய அரசின் நடவடிக்கை தெளிவான அரசியல் பழிவாங்கும் முயற்சி என்று டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறி உள்ளார் டெல்லியில் எதிர்கட்சிகளின் பேரணி நடத்திய செல்வி மம்தா பேனர்ஜியின் நற்பெயரை கெடுப்பதே மத்தியில் உள்ள பிஜேபி அரசின் நோக்கம் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் கூறினார் சிபிஐ யே ஊழலில் மூழ்கி உள்ள நிலையில் தேர்தல் காலத்தில் ஊழல் என்ற பெயரில் எதிர்கட்சித் தலைவர்களை பழிவாங்க மத்திய அரசு முயல்வதாக அவர் குற்றம் சாட்டினார்

ரிஷிகுமார் சுக்லா இன்று காலை பொறுப்பேற்றுக் கொண்டார் இடைக்கால இயக்குனராக இதுவரை செயல்பட்டு வந்த திரு நாகேஸ்வர்ராவிடம் இருந்து அவர் இப்பொறுப்பை பெற்றுக் கொண்டார்

சாலை பாதுகாப்பு புதுவையில் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்தும் முன்பாக ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்து அதிகாரிகள் பொது மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

புதுவை மக்களை அன்பால் கட்டுப்படுத்த முடியுமே தவிர அதிகாரத்தால் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார்

போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஷாஜகான் போக்குவரத்து துறை செயலர் திரு ஸ்ரன் டிஜிபி சுந்தரி நந்தா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கிரண்பேடி டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருந்து பங்கேற்ற என்சிசி மாணவ மாணவிகளையும் பல்வேறு பிரிவுகளில் பரிசு வென்றவர்களையும் இன்று புதுவை ராஜ்நிவாசில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பாராட்டி பரிசளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்டாய ஹெல்மெட் சட்டம் மிக அவசியம் என்றார்

பேடி ஆய்வு புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மீண்டும் சென்று நில அளவீட்டுத் துறை பத்திரப்பதிவு துறை மற்றும் தாலுக்கா அலுவலகங்களின் செயல்பாடுகளை டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மறுஆய்வு செய்தார் முதல் கட்டமாக பத்திரப்பதிவு துறையின் இ பத்திரம் மென்பொருளும் நில அளவீட்டுத் துறையின் நிலமகள் மென்பொருளும் தேசிய தகவலியல் மையத்தின் உதவியுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய சிறு தொழில் கழகம் மூலமாகவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நிதி தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் ஒருங்கிணைந்த முறையில் வழங்கப்படுவதாகஅமைச்சர் மேலும் கூறினார்